நடைமுறையே தொடரும் என்றும் பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி ப்ரீத்தி சுதள் இன்று மாநிலங்களுடன் ஆலோசனை நடத்தினார்

முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தேசிய நதிகள் இணைப்பு திட்ட அறிக்கை தயாரித்ததும் கோதாவரி காவிரி இணைப்புப் பணிகள் தொடங்கும் என்று மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் மாநிலங்களவையில் தெரிவித்தார்

பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று ஏற்களவே உள்ள பழழய நடைமுறையே தொடருவது என்று மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலனமச்சர்திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில்இன்று சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் குறித்தும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கெரிகிறகு ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள நடைமேம்பாலத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் திறந்துவைத்தார்

கொரோனா எவரஸ் பரவாமல் தடுக்க எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றம் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி ப்ரீத்தி சுதன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்தக் கூட்டத்தின்போது கொரோனா வைரஸ் குறித்து சமுதாய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது நோய் பாதித்தவர்களை தனிமைப்படுத்தம் வசதிகளை செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை அவர் வலியுறுத்தினார் விமான நிலைய கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்

தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பில்லையெனினும் கண்கானிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

எனினும் சீனா போன்ற நாடுகளில் இருந்து வந்துள்ள பயனிகள் தொடர்ந்து அவர்களது வீடுகளிலேயே கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அண்டை மாநிலமான கேரளாவில் இந்நோய் தொற்று மூன்று பேருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அம்மாநில எல்லைப் பகுதிகளில் தீவிர நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் கொரோனா எவரஸ் தொடர்பாக மத்திய அரசு அமைத்துள்ள ஆலோசனை குழு பரிந்துரையின் பேரில் இந்நோய் தொற்று காணப்படும் நாடுகளில் இருந்து வரும் பயனிகளுக்கு என தனி மருத்துவ பரிசோதனைக் குழுக்கள் மற்றும் அவர்கள் விமான நிலையத்தில் வருகை புரிவதற்கான தனி பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு நாளை நடைபெறுகிறது இதற்கான ஆறாவது யாக சாலை பூஜைகள் இன்று காலை நடைபெற்றன ஏழாம் கால பூஜைகள் இன்று மாலையும் எட்டாவது கால பூஜைகள் நாளை காலையும் நடைபெற உள்ளன

இதனையொட்டி தஞ்சை பெரியக் கோயிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காவல் துறை தலைவர் திரு திரிபாதி மற்றும் உயர் அதினரிகள் பாதுகாப்பு பனியை இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு செய்தனர் தேசிய அளவில் நதிகள் இணைப்பு குறித்த திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் முடிவடைந்தவுடன் கோதாவரி னவிரி இணைப்புப் பணிகள் தொடங்கும் என்று மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் திரு ரத்தன்வால் கட்டாரியா தெரிவித்துள்ளார்

சம்மந்தப்பட்ட மாநிலங்களிடையே கருத்தொற்றுமை ஏற்படுத்தி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கோதாவரி னவிரி இணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்திற்னான வரவு அறிக்கையை விரைந்து தயாரித்து நிறைவேற்றமாறு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் திரு கூட்டாரியா தமது பதிலில் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவின் ரங்கன்திட்டு முதல் சத்தியமங்கலம் வரையிலும் மேட்டூர் முதல் மயிலாடுதுறை வரையும் காவிரி ஆறு மாசு அடைந்திருப்பதாக மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை இணை அமைச்சர் துய்மைப்படுத்துவதற்கான கோரிக்கைகள் சம்மந்தப்ட்ட மாநில அரசுகளிடமிருந்து வரபெற்று இருப்பதாக தெரிவித்தார் இவற்றை தூய்மைப்படுத்தும் பணி குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று திரு ரத்தன்லால் கட்டாரியா கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் பாசன வசதிக்காக குமாரப்பாளையம் ராஜா பொய்யேரி மோகனூர் ஆகிய வாய்க்கால்களையொட்டி கான்கிரீட் கரைகள் அமைக்கும் பணி வரும் மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயி திரு குப்புதுரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

தண்ணீர் அதிகமாக சேதாரமாகி விவசாயிகளுக்கு தண்ணீர் சரியாக கிடைக்கவில்லை

இது வரவேற்கத்தக்கது

உலக புற்றுநோய் தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது புற்றநோய் பாதிப்பை கண்டறிந்து அதனை தடுப்பது மற்றும் சிகிச்சை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது நான் மற்றும் என்னால் முடியும் என்பதே இவ்வாண்டு புற்றநோய் தினத்தின் மைய கருத்தாகும் புற்று நோய்க்கான நவீன சிகிச்சைகள் குறித்தும் இந்நோய்க்கு ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை பெற்றால் குணமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் சென்னை அடையாறு புற்றநோய் மருத்துவ மையத்தின் இயக்குநர் டாக்டர் சாந்தா தெரிவித்தார்

தமிழகத்தில் இந்நாளை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புனர்வை ஏற்படுத்தும் விதமாக பள்ளி கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பேரணிகள் னஞ்சிபுரம் தென்காசி கிருஷ்ணகிரி நாமக்கல் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்றன